இருதரப்பு உறவுகளை பரஸ்பரம் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ரொமேனியாவும் முடிவு செய்துள்ளன

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் ஊதியத்தை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இஸ்லாமியர்களிடையே பின்பற்றப்படும் தலாக் விவாகரத்து முறையை குற்றமாக கருதும் அவசர சட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டு நலனை கருத்தில்கொண்டு இந்த அவசர சட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார் இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட மனைவியோ அவரது ரத்த சொந்தங்களோ புகார் அளித்தால் மட்டுமே அது குற்றமாக கருதப்படும் என்று அமைச்சர் கூறினார் கணவன் மனைவிக்கிடையே ஒருமித்தக்கருத்து ஏற்படும் பட்சத்தில் வழக்கு கைவிடுவதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கு வகைசெய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறாததன் காரணமாக இந்த அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியலை கருத்திலகொண்டு செயல்பட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை நிறைவேற்ற இயலவில்லை என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தாா் தலாக்கை குற்றமாக கருதும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது வரலாற்றுச்சிறப்புமிக்க நடவடிக்கை என்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா கூறியிருக்கிறாா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் இஸ்லாமிய மகளிரின் நலனைக் கருத்தில்கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வாக்குவங்கி அரசியலை கருத்தில்கொண்டு சில அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய மகளருக்கு எதிராக செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இஸ்லாமிய மகளிர் கண்ணியத்துடன் வாழ்வதை இந்த அவசர சுட்டம் உறுதி செய்யும் என்றும் திரு அமீத்ஷா தெரிவித்தார்

அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள ஆப்கன் அதிபர் திரு அஷ்ரப் கனி இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் பேச்சு நட்த்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு சூழலை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆப்கன் தலைமையிலான அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா உதவிடும் என்றும் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்தார் முன்னதாக ஒரு நாள் பயணமாக புதுதில்லி வந்த ஆப்கானிஸ்தான் அதிபரை விமானநிலையத்தில் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி வரவேற்றார்

தேசிய கட்டுமானக்கழகமும் கட்டுமான திறன்மேம்பாட்டுக் குழுமமும் இணைந்து இந்த பயிற்சியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு வழங்கவுள்ளதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கூடுதல் வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் கட்டுமானத்துறை இரண்டாவது இடத்தில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ரொமேனிய அதிபர்திரு கிளாஸ் வெர்னருடன் இன்று பேச்சு நடத்தினார் அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள திரு வெங்கப்யா நாயுடு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்

செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கய்யா நாயுடு பின்னர் இருநாடுகளுக்கிடையேயான உறவு வரலாற்றுச்சிறப்புமிக்கது என்றார் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மற்றும அவரது குடும்பத்தினருக்கு எதிரான ஊழல் வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது இதுதொடர்பான மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்த இரு நீதிபதிகளைக்கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பிததது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் வரை தண்டனை நிறுத்திவைக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தண்டனை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து சிறையில் உள்ள திரு நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் விடுவிக்கப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

தற்போது இந்த தண்டனையை நிறுத்திவைத்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

நேபாளத்தின் தேசிய தினமாகவும் இது கருதப்படுகிறது காட்மாண்டுவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் பிரதமர் தலைமை நீதிபதி பேரவைத்தலைவர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பாதுகாப்புப்படை வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது நேபாளத்தை வளமான நாடாக மாற்றுவதற்கு இந்த அரசியல் சாசனம் உதவும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு கே பி சர்மா ஓலி கூறியுள்ளார் கொரிய தீபகற்ப பகுதியில் ராணுவ பதற்றத்தை குறைப்பது மற்றும் அணுஆயுதங்களை கைவிடுவதற்கான ஒப்பந்தத்தில் தென்கொரியா மற்றும் வடகொரிய அதிபர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் இருதலைவருக்கும் இடையே நடைபெற்ற உச்சிமாநாட்டிற்கு பின்னர் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது

கொரிய தீபகற்ப பகுதியில் அனுஆயுதங்களை கைவிடுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கும் என்றும் தென்கொரிய அதிபர் கூறினார்

இந்த புயல் பாதிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

உலக ஜூனியர் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சஜன் பன்வால் வெள்ளிப் பதக்கம் வென்றார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்விளி பொன்னப்பா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

மங்கோலியாவின் உலான்பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் அவிகாசிங் ஆயிஷா சுனிதாமுன்டா சில்கிதேவி ஆகியோர் கோல் அடித்தனர் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா மங்கோலியாவை எதிர்கொள்கிறது

சென்னை பெருநகர வெள்ள அபாய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக தெரிவித்தார் சென்னை மாநகரில் மழைக்காலங்களில் மழையின் அளவு